இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார்

ஜம்மு கஷ்மீரில் உள்ளாட்சித் தேர்தல்கள் அடுத்த மாதம் நடைபெறும் என மாநிலத் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது

செலுத்தப்படுகிறது

போலந்தில் நடைபெற்று வரும் சிலேசியன் குத்துச்சண்டைப் போட்டியில் இந்தியாவின் மேரிகோம் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்

வித்தியாசத்தில் வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கும் வகையில் நாட்டை தூய்மைப்படுத்த அனைவரும் முன்வர வேண்டும் பிரதமர் என திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் நாடு தழுவிய தூய்மையே சேவை இயக்கத்தை பிரதமர் புதுதில்லியில் நேற்று தொடங்கி வைத்தார் மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான வரும் அக்டோபர் இரண்டாம் தேதிவரை பல்வேறு துறைகளின் சார்பில் இந்த இயக்கம் நடத்தப்பட உள்ளது இந்த நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ராணுவ வீரர்கள் பள்ளிக் குழந்தைகள் விவசாய மற்றம் பால் கூட்டுறவு சங்கப் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் பேசிய பிரதமர் அன்றாட வாழ்வில் தூய்மையை கடப்பிடிப்பதை பழக்கமாகக் கொள்ள வேண்டும் என்றார் கடந்த நான்கு ஆண்டுகளில் நாடு முழுவதும் ஒன்பது கோடி தனிநபர் கழிப்பிடங்கள் கட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் பின்னர் புதுதில்லி பஹர்கஞ்ச் பகுதியில் உள்ள பாபா சாஹெப் அம்பேத்கர் உயர்நிலைப் பள்ளி வளாகத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் பிரதமர் ஈடுபட்டார்

நாட்டில் உள்ள அனைத்து வித சுகாதார நிலையங்களும் சுகாதார மையங்களாக தரம் உயர்த்தப்படும் என்றும் இந்த ஸ்மயங்கள் வாயிலாக ரத்த அழுத்தம் நீரிழிவு இதய நோய்கள் மற்றம் புற்றநோய் ஆகியவற்றுக்கும் சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் முன்னதாக புதுதில்லியில் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் தூய்மைப் பணியில் ஈடுபட்ட அமைச்சர் திரு நட்டா மத்திய அரசு மருத்துவமனைகளிலும் தூய்மயே சேவை இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாகக் கூறினார் இந்த இயக்கங்களில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்தார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தை திறந்தவெளி கழிப்பிடமற்ற மாநிலமாக அம்மாநில ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் அறிவித்துள்ளார் இந்த சாதனையில் பங்கு கொண்ட பல்வேறு தரப்பினர் பொது மக்கள் மற்றும் அரசு நிர்வாகத்தினருக்கு அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார்

முள்ளதாக புரீநகரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூய்மையே சேவை இயக்கத்தை அவர் தொடங்கி வைத்தார்

தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு ஏற்படாது என மின்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி தெரிவித்குள்ளார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனல் மின் நிலையங்கள் மற்றும் காற்றாலைகளில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக மின் உற்பத்தி நிறத்தி வைக்கப்படுவதாகக் கூறினார் எனினும் கூடங்குளம் அனுமின் நிலையம் மற்றும் மத்திய தொகுப்புகளிலிருந்து போதிய மின்சாரம் கிடைப்பதாகக் தெரிவித்தார்

ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் நடப்புப் பருவத்தின் முதலாவது பனிப்பொழிவு நேற்று தொடங்கியது புரீநகர் லே தேசிய நெடுஞ்சாலையின் சில பகுதிகளில் நேற்று பனிப்பொழிவு தொடங்கியுள்ளதாகவும் பல இடங்களில் பரவலாக மழை பெய்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதனையடுத்து அம்மாநிலத்தில் வெப்பநிலை இயல்பு நிலையைவிட குறையத் தொடங்கியுள்ளது ஜம்மு கஷ்மீரில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாட்டின் எல்லைப் பகுதிகளை கண்காணிக்க உயர்தர தொழில்நுட்ப அமைப்பு ஏற்படுத்தப்பட உள்ளதாக எல்லை பாதுகாப்புப்படை தலைவர் திரு கே கே ஷர்மா தெரிவித்துள்ளார் இந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் எல்லைப் பகுதியை ஒட்டியுள்ள இருபதாயிரம் கிலோ மீட்டர் தூரத்திற்கு இந்த அமைப்பு ஏற்படுத்தப்படும் என்று கூறினார் ஏற்கனவே சோதனை முறையில் ஜம்மு பகுதியில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் ஜம்முவில் ஐந்து புள்ளி ஐந்து கிலோ மீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள இந்த தொடங்கி உள்ளதாகவும் திரு கே கே ஷர்மா கூறினார்

இயற்கை பேரிடர் காடு நிலங்கள் மற்றும் பனிமலைகளைக் கண்காணித்தல் இயற்கை வளங்களைக் கண்டுபிடித்தல் நகர்ப்புற மேலாண்மை ஆகியவற்றுக்காக இந்த செயற்கைக்கோள் பயன்படுத்தப்பட உள்ளது

புத்தில்லியில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் உத்தரப்பிரதேவ முதலமைச்சர் திரு யோகி ஆதித்பநாத் ஆகியோர் இந்த அறிவிப்பினை வெளியிட்டனர் பொருளாதாரம் கலச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழழப்பை மேலும் விரிவுப்படுத்துவது என இந்தியா செர்பியா நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளன செர்பியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கப்ய நாயுடு பெல்கிரேடில் நேற்று அந்நாட்டு அதிபர் அலெக்சாண்டர் வியூசிக்கை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்புகளை பலப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் தீவிரவாதத்தில் நல்ல தீவிரவாரம் கெட்ட தீவிரவாதம் என்று செயற்கையாக பிரித்து பார்ப்பது மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என திரு வெங்கய்ய நாயுடு தெரிவித்தார் சர்வதேச அளவிலான திட்டமிட்ட நடவடிக்கை மூலமே தீவிரவாதத்தை முறியடிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பயங்கரவாதத்திற்கு எதிரான சுட்ட கட்டமைப்புகளை உடனடியாக மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தங்கள் தொடக்கம்தான் என்றும் இந்தியாவுடனான நல்லுறவை மேலும் மேலும் வலுப்படுத்த விரும்புவதாகவும் செர்பிய அதிபர் கூறினார் இந்தியர்களுக்கு வீசா வழங்கும் நடைமுறை விரைவுப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அமெரிக்காவின் கரோலினா மாகாணம் ஃபிளாரன்ஸ் புயலால் பெரும் சேதத்தை சந்தித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நேற்று கரை கடந்த புயலால் இதுவரை ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தொடர் மழை காரணமாக ஏராளமானோர் வீடுகளை இழந்துள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே வடக்கு கரோலினா மாவட்டத்தில் ஏற்பட்ட புயல் பாதிப்புகளை தேசிய பேரிடராக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அறிவிததுள்ளார் விளையாட்டுச்செய்திகள் தபாயில் நேற்று தொடங்கிய ஆசியக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதல் ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றுள்ளது

இந்தியா வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ள ஆட்டத்தில் ஹாய்காங் அணியையும் புதன்கிழமை நடைபெற உள்ள ஆட்டத்தில் பாகிஸ்தானையும் எதிர்த்து விளையாடுகிறது

இறுதிப்போட்டியில் அவர் போலந்து வீராங்கனையை எளிதில் வெற்றிக்கொண்டார்

மற்றொரு இந்திய வீராங்கனை சரிதா தேவி வெண்கலப்பதக்கம் வென்றார்

பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் நேற்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் இந்திய அணியை இரண்டு ஒன்று என்ற கோல் கணக்கில் மாலத்தீவுகள் அணி வென்றது

இறுதிப்போட்டியில் அவர் ஹங்கேரியின் மரியானா சாஸ்டினை எதிர்த்து விளையாடுகிறார்